மோடி மாத்திரை கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் நட்பு நாடுகளுக்கு இயன்ற எல்லா உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் ஹைட்ராக்சி குளோரோகுவின் மாத்திரைகளை இஸ்ரேலுக்கு வழங்க இந்தியா மேற்கொண்ட முடிவை வரவேற்று டுவிட்டரில் இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு வெளியிட்டுள்ள பதிவிற்கான பதிலில் திரு நரேந்திர மோடி இவ்வாறு கூறி உள்ளார் பிரேசிலுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுவின் மாத்திரைகளை வழங்க இந்தியா முன் வந்திருப்பதை வரவேற்று பிரேசில் அதிபர் திரு ஜெயர் போல்சானரோ டுவிட்டரில் வெளியிட்ட பதிவிற்கான பதிலில் இந்தியா பிரேசில் உறவுகள் முன் எப்போதையும் விட தற்போது வலுவடைந்து இருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே நேபாள பிரதமதர் திரு கேபி சர்மா ஒலி ஜப்பானிய பிரதமர் திரு ஷிங்ஜோ ஆபே ஆகியோரையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா நிலவரங்கள் குறித்து பேசினார் கூட்டம் பிரதமரின் முதன்மைச் செயலர் தலைமையில் புதுடெல்லியின் இன்று நடைபெற்ற அதிகாரிகள் கூட்டத்தில் கொரோனா வைரஸ் நிலவரங்களை கட்டுபடுத்தும் பணிகளுக்கான அதிகாரம் பொருந்திய குழுக்களின் செயல்பாடுகள் மறுஆய்வு செய்யப்பட்டன அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கிறதா என்பது குறித்தும் மக்களுக்கான அரசு உதவிகளின் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் புலம் பெயர் தொழிலாளர்களுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப் பட்டது விவசாயிகள் சமூக இடைவெளியை கடைபிடித்து அறுவடை பணிகளில் ஈடுபடுவதை உறுதிப் படுத்துமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப் பட்டது திருவிழா நடப்பு ஏப்ரல் மாதத்தில் வரவிருக்கும் பண்டிகைகளின் போது கொரோனா வைரஸ் பொது முடக்கம் முறையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது மத சடங்குகள் ஊர்வலங்கள் மற்றும் சமூக கூட்டங்களை அனுமதிக்க வேண்டாம் என்றும் பொது அமைதி சட்டம் ஒழுங்கு அமைதியை பராமரிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களை பொருத்தமான முறையில் கண்காணித்து பொய் செய்திகள் பரவாமல் தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இயக்கம் இந்தியாவில் ஆன் லைன் கல்விச் சூழலை மேம்படுத்தவதற்கான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை சேகரிக்கும் வகையில் மத்திய அரசு பாரத் படே ஆன் லைன் என்னும் இயக்கத்தை தொடக்கி உள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இன்று இந்த இயக்கத்தை தொடக்கி வைத்தார் ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்வியாளர்கள் உட்பட அனைவரும் மின்னஞ்சல் அல்லது டுவிட்டர் மூலமாக தங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கப்பற்படை இந்திய கடற்படையினர் முற்றிலும் விழிப்புடன் இருந்து கப்பல்கள் மற்றும் நீர் மூழ்கிக் கலன்களை கொரோனா வைரஸ் தாக்காமல் பாதுகாக்க வேண்டும் என கடற்படைத் தலைவர் அட்மிரல் கரம்பீர் சிங் உள்ளார் இதுதொடர்பாக கடற்படையினருக்கு அவர் கூறி வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் கடற்படையினர் தங்களையும் கொண்டு பாதுகாத்துக் தங்களின் குடும்பத்தினரையும் பாதுகாப்பதற்கான முயற்சிகளை இரட்டிப்பாக்க வேண்டும் என்றார் கொரோனா வைரசால் உலக அளவில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள இதர நாடுகளுக்கும் உதவ இந்திய கடற்படை தயாராக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார்

சுகாதார துறை மற்றும் ஏழை எளிய மக்களின் உடனடி தேவைகளை நிறைவேற்றவும் நிதிதுறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் துறை மீதான தாக்கங்களை சமாளிக்கவும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் ஆதரவு உதவிகரமாக இருக்கும் தேவைப்பட்டால் இந்தியாவிற்கான உதவிகள் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது

இன்று மூலகுளத்தை சேர்ந்த ஒருவருக்கும் திருவண்டார்கோவிலைச் சேர்ந்த ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாக சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார் டெல்லி தப்லிக் மாநாட்டில் பங்கேற்றவர்களான இவர்கள் இருவரும் தற்போது இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

இதுஅல்லாது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மாகே பகுதியைச் சேர்ந்த கொரோனா நோயாளி ஒருவர் கேரள மாநிலம் கண்ணூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்

புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு அருண் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராகுல் அல்வால் தலைமையிலான அதிகாரிகள் குழு இன்று மூலக்குளம் பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டு அப்பகுதியை முற்றிலுமாக சீல் இட்டு மூடி உள்ளது மூலக்குளம் பகுதியில் வேறு எவருக்கேனும் கொரோனா தொற்று உள்ளதா என்பது குறித்து பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருவண்டார் கோவில் பகுதியில் இருந்து கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அண்மையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதைத் தொடர்ந்து அப்பகுதி ஏற்கனவே கண்காணிப்பில் உள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று நேரில் பார்வையிட்டார்

இதனால் கிடைக்கும் கூடுதல் வருவாய் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக சுகாதார துறைக்கு மாற்றப்படும் கொரோனா தடுப்பு பணிகளில் புதுச்சேரி மக்கள் மறைமுகமாக பங்களிக்க இது உதவிகரமாக இருக்கும் என்று கூறி வர்த்தகர் சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த வரி உயர்வை வரவேற்றுள்ளது புதுச்சேரி வழக்கு சேலியமேட்டில் மக்களைக் கூட்டி கபசுர குடிநீர் வழங்கியதன் மூலம் பொது முடக்க விதிகளை மீறியதாக மாநில பிஜேபி இளைஞர் அணி தலைவர் திரு கோவிந்தன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பொது முடக்க விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் புதுச்சேரியில் ஏற்கனவே மாநில பிஜேபி தலைவர் திரு சுவாமிநாதன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் மாகே தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ பேராசிரியர் ராமசந்திரன் ஆகியோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன புனிதவெள்ளி மனிதகுலத்தை பாவங்களிலிருந்து மீட்பதற்காக ஏசுபிரான் சிலுவை ஏறிய புனிதவெள்ளி திருநாள் இன்று புதுச்சேரியில் கிறிஸ்துவ சமூகத்தினரால் அனுசரிக்கப்பட்டது கொரோனா பொது முடக்கம் அமலில் இருப்பதால் மக்கள் தத்தம் வீடுகளிலேயே பிராத்தனை மேற்கொண்டனர் கிறிஸ்துவ தேவாலயங்களில் மக்களை கூட்டாமல் வழிபாடுகள் நடைபெற்றன